நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று செய்தி விளம்பரத்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஜிஎஸ்டி சபைக் புதுவை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுடெல்லி சென்றுள்ளார் மோடி ஜாதி இன வேறுபாடுகளைக் கடந்து அனைத்து ஏழைகளுக்கும் கன்னியமான வாழ்க்கையும் இயன்ற எல்லா வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் அரைவனைப்பு என்னும் கொள்கையில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார்

உயர்ஜாதி ஏழைகளுக்கு மற்றவர்களின் உரிமைகளை பறிக்காமல் தான் இட டுதுக்கீட்டுச் சலுகை வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா குறித்து பிரதமர் பேசுகையில் வடகிழக்கு பிராந்திய மக்களின் நலன்களை அரசு பாதுகாக்கும் என்றார்

தொடர்ந்து உத்திரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் கங்கா குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் இன்று மாலை தொடக்கி வைத்தார்

மத்திய சமூக நீதி மற்றும் அதிகார பங்கேற்புத்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலோட் மாநிலங்களவையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசுகையில் ஏழைகளின் நிலையை உயர்த்துவதற்கான இம்முடிவு முழு பரிசலனைக்கு பின்னரே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கை என்றும் மசோதா அவசர கதியில் கொண்டுவரப்பட்டது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் மற்றும் இதர எதிர்கட்சியினர் அவையின் மையப்பகுதியில் கூடி குடியுரிமை சட்டதிருத்த மசோதாவிற்கு எதிராக கோஷம் எழுப்பிய வண்ணம் இருந்த நிலையிலேயே இடஒதுக்கீட்டு மசோதா அவையில் தாக்கல் செய்யப்பட்டது இம் மசோதாவை தெரிவுக் குழுவின் ஆய்விற்கு அனுப்ப வேண்டும் என திமுக உறுப்பினர் திருமதி

தொழில்நுட்ப அம்சங்களின் அடிப்படையில் மசோதாவை தடுக்க காங்கிரஸ் முயல்வதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துணை இணையைமச்சர் திரு விஜய்கோயல் குற்றம் சாட்டினார் மசோதாவை காங்கிரஸ் எதிர்க்க வில்லை என்றும் நாலரை ஆண்டுகளாக தாமதித்தது ஏன் என்று மட்டுமே தாங்கள் கேட்பதாகவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அனந்தகுமார் பதில் அளித்தார் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த திரு

ஸ்ம்ருதி இரானி ஆண் பெண் பாகுபாட்டை கலாச்சார கோணத்தில் இருந்து மட்டுமே பார்க்க கூடாது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்ம்ருதி இரானி கூறியுள்ளார் புதுடெல்லியில் ரெய்சினா டயலாக் வருடாந்திர பலதரப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தில் கூட தலைமைப் பொறுப்புகளில் பல பெண்கள் இருப்பதாகவும் பொதுவாக பெண்கள் பின் தங்கி இருப்பது உண்மைதான் என்றாலும் நிலைமைகள் மாறி வருவதாகவும் கூறினார் இந்திய தேர்வு முடிவுகளில் பெண்கள் எப்போதுமே முன்னிலையில் இருப்பதையும் அவர் குட்டிக்காட்டினார் அர்த்த சாஸ்திரம் போன்ற இந்தியாவின் பழம் பெரும் நுல்களிலும் ஆண் பெண் சமநீதி குறித்து பேசப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கேலோ இண்டியா இரண்டாவது கேலோ இண்டியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இன்று மாலை தொடங்குகின்றன போட்டிகள் தொடங்குவதை குறிக்கும் வகையில் ஸ்ரீஷிவ் சத்ரபதி விளையாட்டு வளாகத்தில் நடைபெறும் மெய்நிகர் தீபச் சுடர் விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ராத்தோர் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்நவீஸ் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வீடியோ செய்தி மூலம் விழாவில் உரையாற்றுகிறார்

கிரண்பேடி புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று ாலை ஆய்வு மேற் ொண்டார்

ஒவ்வொரு ஆண்டும் பத்திரிக்கொாளர் தினம் பொண்டாடப்பட வேண்டும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை இ க்குனருக்கு ஆளுனர் உத் ரவிட்டார்

நாரா ணசாமி ஜி

உரிம ம் புதுச்சேரி மற்றும் உழவர் ரை ந ராட்சிக்குட்பட்ட பகுதி ளில் உள்ள வர்த் ம் மற்றும் வி ாபார நிறுவனங் ள் ங் ள் வர்த் உரிமத் புதுப்பிக் ரவிட்டால் அவற்றின் மீது ஜப்தி நடவடிக் மேற் ொள்ளப்படும் என்று இருந ராட்சி ஆணை ர் ளும் எச்சரிக் விடுத்துள்ளனர் போக்குவரத்து புதுவை அரசின் போக்குவரத்து துறை பேன்சி வாகனப் பதிவு எண்களை இணையதளம் மூலமாக ஏலம் விட இருக்கிறது

ஏனாம் ஏனாமில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இ நீதிமன்றம் என்ற தகவல் பேழை வசதியை துணை நீதிபதி சி புவனேஸ்வரி இன்று தொடங்கி வைத்தார் நீதி மன்ற வளாக்த்தில் வைக்கப்பட்டுள்ள தொடுதிரை தகவல் கணினி மூலம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த எவரும் வழக்கின் நிலை வழக்கு அடுத்து விசாரணைக்கு வரும் தகவல் உள்ளிட்டவை குறித்து யார் உதவியும் இல்லாமல் அறிந்து கொள்ளமுடியும் குழந்தையை பாதுகாப்போம் பெண் குழந்தைக்கு பெண் கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் ஏனாமில் கிரியாம் பேட்டையில் பெருந்தலைவர் காமராஜர் மேநிலைப்பள்ளியில் தேர்வுக்கு தயாராகும் மாணவிகளுக்கு தேர்வினை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வு பயிற்சி இன்று வழங்கப்பட்டது

மீனவர் புதுவையில் மீனவர்களின் வாழ்வாதரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்க கூடிய திட்டங்களையும் அரசு அனுமதிக்க கூடாது என்று தேசிய மீனவ மக்கள் பேரவையின் தலைவைர் திரு

இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் இந்திய கடற்படையால் படை விலக்கம் செய்யப்பட்ட கப்பல் ஒன்றை முக்குளிப்பு பயிற்சிகளுக்காக புதுவையை ஒட்டிய கடல்பகுதியில் உடைத்து மூழகடிக்கும் உத்தேசத்தினால் கடல்சார் கற்றுச்சூழலும் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படும் என்றார் புதுவையில் சுற்றுலாப் பயணிகளுக்கு முக்குளிப்பு வசதிகளை வழங்கி வரும் வடஇந்தியாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் அரசு அனுமதி இன்றி செயல்பட்டு வருவதாகவும் சில மூத்த அதிகாரிகளின் ஆதரவு காரணமாகவே இந்நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க அரசு தயங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

வறுமையில் வாடும் பட்டாசு பொழிலாளர் குடும்பங் ளுக்கு மாற்று வேலை வாய்ப்பு ளை வழங் அரசு நடவடிக் எடுக் வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் மீன்பிடி இல்லா ாலங் ளில் மீனவர் ளுக்கு வழங்குவதுபோல் பட்டாசு ஆலை ஊழி ர் ளுக்கும் நிதி உ வி வழங் வேண்டும் என்று அவர் பேட்டுக் பொண்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழைகள் அனைவருக்கும் கண்ணியமான வாழ்க்கையும் இயன்ற எல்லா வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று செய்தி விளம்பரத்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஜிஎஸ்டி சபைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுடெல்லி சென்றுள்ளார்